பல்வேறு மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று காணொலி மூலம் கலந்துரையாடிய அவர் ஊரடங்கு உத்தரவு படிப்படியாக தளர்த்தப்பட உள்ள நிலையில் மாநில அரசுகள் எத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற திட்ட வரைபடம் ஒன்றை வரும் வெள்ளிக் கிழமைக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார்

ராஜ்நாத் சிங் எல்லையில் காணக் கூடிய எதிரிகள் அல்லது கொரோனா வைரஸ் போன்று கண்ணுக்கு தெரியாத எதிரியோ அவர்கள் யாராக இருந்தாலும் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவர்களை அழித்து மக்களை பாதுகாக்க பாதுகாப்பத் துறை உறுதியுடன் இருப்பதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறி உள்ளார்

பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வுகள் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் நடத்தப்படும் என்று தமிழ் நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

இதே போல் ஜூன் ஆறாம் தேதி விருப்ப மொழிப்பாடத்திற்கான தேர்வும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி தொழிற்பாடத்திற்கான தேர்வும் நடைபெறும் என்று கூறிய அமைச்சர் திரு செங்கோட்டையன் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்றார்

செங்கோட்டையன் தெரிவித்தார்

இதேபோல் புதுச்சேரி சுகாதார துறை அமைச்சர் திரு மல்லாடிகிருஷ்ணராவ் மற்றும் புதுச்சேரி சுகாதாரத் துறை இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் செவிலியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் விடுத்துள்ள செய்தியில் தாய்க்கு நிகரானவர்கள் யாருமில்லை என்றாலும் அவர்களுக்கு அடுத்த நிலையை எட்டியவர்கள் அன்னைக்கு இணையான அன்பையும் அரவணைப்பையும் சகிப்புத் தன்மையையும் காட்டும் செவிலியர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்

அவர்களுக்கு சுங்கத்துறை அனுமதியை எளிதாக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன

அடுத்த சில நாட்களில் வங்கதேசம் அமெரிக்கா பிரிட்டன் ஓமன் கோலாலம்பூர் மற்றும் பிலிப்பைன்சில் இருந்து இந்தியர்கள் விமானம் மூலம் சென்னைக்கு அழைத்து வரப்பட உள்ளனர் இதற்கிடையே குவைத் நாட்டில் சிக்கி இருக்கும் தமிழர்கள் உள்ளிட்ட பல்லாயிர கணக்கான இந்தியர்களை அழைத்து வருவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார்

திரு எடப்பாடி பழனிச்சாமி நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் நீண்ட நாள் மக்கள் சேயாற்ற இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் பிரதமர் தமது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இதேபோல் தெலுங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சௌந்தர்ராஜனும் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இவர்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் நன்றியை தெரிவித்துள்ளார் நாராயணசாமி ஊரடங்கு உத்தரவால் புதுச்சேரியின் பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் இதை ஈடுசெய்ய நிதிப் பற்றாக்குறையை சரிசெய்ய புதுச்சேரிக்கு மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும் என்றும் புதுச்சேரி முதல் அமைச்சர் திரு

நாராயண சாமி பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநில முதல்வர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொளி காட்சி மூலம் பொது முடக்கம் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார் இதில் பங்கேற்று பேசிய முதல் அமைச்சர் திரு

நாராயணசாமி புதுச்சேரி மாநிலத்தில் ஊரடங்கை தளர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அண்டை மாநிலத்தில் கொரோனா தொற்று அதிகமாக இருக்கும் சூழ்நிலையில் புதுச்சேரியில் இந்த தொற்று மிகக்குறைந்த அளவில் இருப்பதால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்று முதல் அமைச்சரை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டினார் இதனிடையே இன்று செய்தியாளர்களை சந்தித்த திரு வி நாராயணசாமி அண்டை மாநிலத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து சமூக தொற்றாக மாறிவிடுமோ என்று அச்சம் கொண்ட சூழலில் ஊரடங்கு விதிமுறை தளர்த்தப்பட்ட நிலையில் புதுச்சேரி மக்கள் தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்துக் கொண்டு வீட்டிற்குள் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்

இதன் காரணமாக கோடை வெப்பம் தணிந்து காணப்பட்டது

ஊரடங்கு புதுச்சேரியின் பொருளாதாரம் உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அதனை ஈடு செய்ய மத்திய அரசு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கோரிக்கை விடுத்துள்ளார்